இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு

தேதி ஜலிபரப்பாக உள்ளது

இனி விரிவான செய்திகள் சீனாவை அச்சுறத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்புகளை எதிர்கொள்ள அந்நாட்டிற்கு இந்தியா உதவிட தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு ஜீ ஜின் பிங்கிற்கு பிரதமர் திரு மோடி கடிதம் எழுதியுள்ளதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக தாய்நாடு திரும்புவதற்கு உதவியதற்காக அந்நாட்டு அதிபருக்கு பிரதம் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக பிரதமர் தொவித்துள்ளார்

சீனா ஹாங்காங் தவிர சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் இருந்து வரும் அனைத்து விமானங்களும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புதிய இந்தியாவை கட்டமைப்பது தொடர்பான பிரதமரின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தொழில்துறையினர் உட்பட அனைத்து தரப்பினர் உடன் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக நிதி அமைச்சள் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் கொல்கத்தாவில் இன்று வர்த்தக மற்றும் தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் தொடர்பான கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் தொழில்நுட்ப வசதிகளை உருவாக்கி தருவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட முன்னோடித் திட்டங்களின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கை அடைய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்கும் வகையில் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உருவாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் மக்களின் தேவை மற்றும் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் தேவையான பகுதிகளில் வங்கி ஏடி

களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டு மக்களுடன் பிரதமர் திரு

பிங்க் ஜாகுவார் என்ற மராத்தி மொழியில் உருவாக்கப்பட்டுள்ள சிறந்த பொழுதபோக்கு திரைப்படம் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேகர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் சுயசிதை நூலை வெளியிட்டு அவர் பேசினார் பிரபல எழுத்தாளரும் சிந்தனையாளருமான பி பரமேஸ்வரன் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கைய நாயுடு மற்றும் பிரதமா் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளனர்

வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் விவேகானந்தா மையம் மற்றும் பாரதிய விசாரா கேந்திரம் ஆகியவற்றின் மூவம் சமூகத்திற்கு அவர் செய்த சேவைகள் அளப்பரியது என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மிக பணிகளக்காக தம் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்துள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார்

இந்த இயக்கத்தின் மூலம் நாட்டின் தொன்மையான கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் மற்றும் கைவினைத் தொழில்கள் குறித்து எடுத்துக்காட்டும் வகையில் நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன

பாரமுல்லா மற்றும் குப்வாரா மாவட்டங்களில் இந்தப் பதுங்கு குழிகள் அமைக்கப்பட உள்ளன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கஷ்மீர் மண்டல ஆணையர் திரு

பந்திப்புரா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியிலும் இதே அளவு பதுங்கு குழிகள் அமைக்க கஷ்மீர் நிர்வாகம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கஷ்மீரில் தடை செய்யப்பட்டுள்ள அமைப்பாள ஜம்மு கஷ்மீர் விடுதலை முன்னணி என்ற பிரிவினைவாத அமைப்புக்கு எதிராக அம்மாநில அப்பகுதி காவல்துறையினா் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனா் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை செய்தித்தொடர்பாளர் சுட்டம் ஒழங்கை சீர்குலைக்கும் வகையிலும் வன்முறையைத் தாண்டும் வகையிலும் அறிக்கைகள் வெளியிட்டதாகவும் இன்றும் நாளை மறுநாளும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அப்பகுதி மக்களுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்தும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை செய்தித்தொடர்பாளர் பட்காம் பகுதியில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு் உதவி செய்து வந்ததையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகக் கூறினார் அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுதொடர்பாக மூன்றுபேர் மீதும் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது திரிபுராவில் சுற்றுக்குழல் மற்றும் பறவைகளைப் பாதுகாப்பது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பழங்குடியின ஹார்ன்பில் திருவிழா கொண்டாடப்படுகிறது இரண்டுநாள் நடைபெறும் இத்திருவிழாவை கொண்டாடுவதற்கு மாநில அரசு முதல் முறையாக ஏற்பாடு செய்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு பிப்லாப் குமார்தேவ் இத்திருவிழாவை தொடங்கி வைத்தார் பின்னா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவா் பறவைகள் மற்றும் இயற்கை ஆர்வலா்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் ஹா்ன்பில் பறவைகளைப் பற்றிய விழிப்புணா்வை உருவாக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் சுற்றுவாவை மேம்படுத்தும் வகையிலும் இத்திருவிழா நடத்தப்படுவதாக தெரிவித்தார்

இறுதிப்போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறும்